ஆட்சித்தலைவா்கள் களத்தில் இறங்கி அரும்பணியாற்ற முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

வேலூர் மக்களவை தொகுதியில் நாளை வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார்நிலையில் உள்ளன

இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கயானாவில் இன்றிரவு நடைபெறுகிறது

பருவமழை பொய்த்ததன் காரணமாக தமிழகத்தில் பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நம் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கவும் அதை பழைய நிலைக்கு மீட்டெடுக்கவும் நீாநிலைகள் மாசுபடாமல் தடுக்கவும் பயன்படுத்திய நீரை மறுசுழற்சி செய்யவும் ஒரு சொட்டு நீரை கூட வீணாக்காமல் சேமிப்பதன் அவசியத்தையும் முதலமைச்சர் வலியுறுத்தினார் தமிழக அரசு மக்களுக்காக செயலாற்றும் அரசு என்பதை மக்கள் உணரும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் களத்தில் இறங்கி அரும்பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார்

நாளை நடைபெறும் இரண்டாவது நாள் ஆலோசனைக் கூட்டத்தில் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளுர் கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி கோவை நீலகிரி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் உள்ளனர்

வாக்கு எண்ணும் மையமான ராணிப்பேட்டை பொறியியல் கல்லூரியில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக கூறிய அவர் வாக்கு எண்ணிக்கைகள் முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் இத்தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி சார்பில் புதிய நீதிக்கட்சி தலைவர் திரு

சண்முகம் திமுக சார்பில் திரு

காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தியுள்ள அமைச்சகம் இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டம் எப்பொழுதும் இறையாண்மையை சார்ந்தது என்று எடுத்துரைத்துள்ளது நம்நாட்டின் உள்விவகார கட்டமைப்பிற்குள் பாகிஸ்தான் அச்சுறுத்தும் நோக்குடன் அத்துமீறி தலையிடுவது வெற்றிதராது என்றும் இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது காஷ்மீர் விவகாரத்தால் இரு நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு உறவுகள் உலக நாடுகள் மத்தியில் ஒரு பயமுறுத்தும் சூழலை பாகிஸ்தான் குறிக்கு வேண்டுமென்றே உருவாக்குவது தேவையற்றது என்றும் அமைச்சகம் எடுத்துரைத்தது ஜம்முகாஷ்மீர் பகுதியின் பொருளாதாரத்தையும் அப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் குறிக்கோளுடனேயே மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது எனவே அரசியல் உறவுகளை துண்டித்து கொள்வதாக அறிவித்துள்ள தனது முடிவை பாகிஸ்தான் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இந்தியா கோரியுள்ளது

இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி என்

ரமணா தலைமையிலான அமர்வு இருப்பினும் இந்த மனு உரிய நேரத்தில் விசாரிக்கப்படும் என்று தெரிவித்தது

இதனையடுத்து மேட்டுர் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக பெருமளவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இதனிடையே வட கர்நாடக பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது

நவீன்குமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் மழை அளவை உறுதி செய்வதற்காக சென்னை வானிலை ஆய்வு மைய குழு அவலாஞ்சி செல்ல இருப்பதாக குறிப்பிட்டார் கனமழையை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய தேனி நீலகிரி கோயமுத்தூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இருவரி தர்மபுரி தர்மபுரி மாவட்டம் சிக்க மாரண்டஹள்ளி கிராமத்தில் பெண்குழந்தையை காப்போம் பெண்குழந்தைக்கு கற்பிப்போம் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதுதொடர்பான விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது

கோவில் பேட்டை அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலின் சேலம் அம்மா ஆடித்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது

கிரிக்கெட் இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கயானாவில் இன்றிரவு நடைபெறுகிறது